இன்று நடைபெறுகிறது

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமை கணக்காயர்கள் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

பிரிவை ஏற்படுத்த வேண்டுமென்று உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

செய்துள்ளா் விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

குடியரகத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமை கணக்காயர்கள் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி தலைமையில் இரண்டு நாள் நடைபெற உள்ள மாநாட்டில் நாடு முழுவதிலும் உள்ள தலைமை கணக்காயர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் நவீன தணிக்கை தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி திரு ராஜிவ் மெஹ்ரிஷி மக்களவை தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் பொது கணக்கு குழு தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் புரட்சிகள் காரணமாக உலகம் வேகமாக மாறி வருவதை கட்டிகாட்டிய குடியரசுத் துணைத்தலைவர் இந்த மாற்றங்களுக்கேற்ப செயல்பட முடியாத நாடுகள் பின்தங்கும் நிலை ஏற்பட்டு விடும் என்றும் தெரிவித்தாா் நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதில் தனியார் துறையினர் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் எனவும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் தொழில்மயமாக்கலில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் மூன்று நாள் பட்டு கண்காட்சி மற்றும் பயிற்சி பட்டறையை மத்திய ஜவுளித் துறை அமைச்சா் திருமதி ஸ்மிருதி இராணி நேற்று தொடங்கி வைத்தாா்

நடப்பாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது

அதிகரித்து வரும் எண்ணெய் பொருட்களின் விலை மற்றும் சர்வதேச காரணிகளால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் எதிர்பார்த்த அளவிற்கு அதிகரிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எளிதாக வாத்தகம் புரிவதற்கும் வெளிநாட்டு முதலீட்எட ஈபதற்கும் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்திய கனடா இடையே பல்வேறு நிலைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று கனடா நாட்டின் கன்சன்வேட்டிவ் கட்சி தலைவர் திரு ஆன்ட்ருவ் சீர் அவரை சந்தித்த போது இவ்வாறு கூறினார்

இருநாடுகளுக்கு இடையே வளர்ந்துவரும் நட்புறவு குறித்து தமது கருத்தை திரு ஆண்ட்ருவ் பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டார்

இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள திரு சுரேஷ் பிரபு விமான நிறுவனம் தொடர்பாக விரிவாக தாம் அவருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் ள் இந்தியா விமான நிறுவனத்தின் மறுசீரமைப்பு பணிகளை அரசு மேற்கொண்டுவரும் நிலையில் இச்சந்திப்பு நிகழ்ந்துள்ளது

இது மேலும் வலுவடைந்து நாளை காலை வடக்கு ஆந்திராவின் கோபால்பூர் ஒடிசாவின் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்க கூடும் என்று கூறியுள்ளது இதை அடுத்து வங்க கடலின் மையப்பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க கெல்ல வேண்டாம் என்றும் கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடற்கரை பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இம் பெயருமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பொது மக்களுக்கு உலக தரத்திவான சேவையை வழங்குவதற்கு காவல்துறையில் சிறப்புப் பிரிவை ஏற்படுத்த வேண்டுமென்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இடையே புதுதில்லியில் நேற்று அவர் உரையாற்றினார் காவல் துறை அதிகாரிகளின் திறனுக்கேற்ப பயிற்சி அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதள குற்றங்கள் பெருகிவரும் நிலையில் அகற்கேற்ப இளைய காவல்துறை அதிகாரிகள் தங்கள் பணிகளில் ஈடுபட வேண்டுமென்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரிப்பதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் என பாதுகாப்புத் துறை அமைச்சள் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

வங்கிகளின் வாராக்கடன் பிரக்சினைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசே காரணம் என்றும் அவர் குற்றம்சாட்டினார்

இதற்கான காசோலையை திருவனந்தபுரத்தில் நேற்று தலைமைச் செயலகத்தில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவரிடம் வழங்கினார்

வுக்கான அமெரிக்க தூதர் திருமதி நிக்கி ஹாலே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதற்கான அறிவிப்பை அதிபா் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்தாா் ஐநாவில் நிக்கி ஹாலே அமெரிக்க தூதராக தமது பணியை சிறப்பாக செய்ததாக அவா பாராட்டியுள்ளார்

நா வில் அமெரிக்க துதராக பணியாற்றியது தமக்கு கிடைத்த கவுரவம் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த எட்டு வருடங்களாக பொதுவாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள தாம் தற்போது அந்தப் பதவியிலிருந்து விலக விரும்புவதாக அவர் தெரிவித்தாா் அமெரிக்காவில் அடுத்த மாதம் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிக்கி வறாலே ராஜினாமா சுய்துள்ளதால் அதிபர் டிரம்ப் நி்வாகத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு என்று அந்நாட்டு வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர்

அர்ஜெண்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நகரில் நடைபெற்றுவரும் இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் மலுபாக்கா் மற்றும் ஜொ்மி லாவின்னுங்கா ஆகியோா் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனா் மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியாஇன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

புரோ கபடி லீக் போட்டியில் தில்லி குஜராத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது

ஆந்திர அணி சென்னை அணியை வென்றது இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் மும்பை ஜெய்பூர் அணியையும் சென்னை பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன முன்னணி பேட்மிண்ட்டன் வீரரான கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரிமியர் பேட்மிண்ட்டன் லீக் போட்டியில் விளையாட பெங்களூரு ராப்டர்ஸ் அணியால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்